வங்கிகளின் ரொக்க கையிருப்பு நிலைமை தொடர்பான சிக்கல்கள் சரிசெய்யப்பட்டு வருவதாக மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியிருக்கிறார்

மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பிரதமர் நாட்டின் பொருளாதாரத்தை விரைந்து நவீன மயமாக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார்

தமது தலைமையிலான அரசு சவால்களை கண்டு அஞ்சுவதில்லை என்று விவசாயிகள் தொழிலாளர்கள் கார்பரேட் நிறுவனத்தின் கூறிய அவர் கருத்துக்களையும் குறைகளையும் கேட்டறியும் அரசாக திகழ்கிறது என சுட்டிக்காட்டினார்

நாட்டின் இலகுவான வர்த்தகத்திற்கு கம்பெனி சட்டத்தை மாற்றி அமைக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் கார்பரேட் வரி விகிதத்தை அண்மையில் குறைத்ததன் மூலம் வர்த்தகர்கள் பயனடைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார் வர்த்தகம் மற்றும் தொழில் பிரிவின் கருத்துக்களின் அடிப்படையில் சேவை வரியில் ஆக்கபூர்வமான மாற்றங்கள் சரக்கு கொண்டுவரப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார்

வங்கி நிர்வாகத்தில் மத்தியஅரசு தலையிடவில்லை என்றும் அவர் உறுதிபட எடுத்துரைத்தார் முன்னதாக வரும் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை தொடர்பாக கட்டமைப்பு எரிசக்தி பருவநிலை மாற்ற துறையினருடன் ஆலோசனைகளை இன்று மேற்கொண்டார்

ஏற்கனவே நிதி கார்பரேட் தொழில் வர்த்தக அமைப்புகளுடன் ஆலோசனை கலந்துள்ள அவர் அதன் தொடர்ச்சியாக இன்று எரிசக்தி பிரிவு உள்ளிட்ட இதர துறை அலுவலர்களுடன் ஆலோசனை கலந்தார்

இன்றைய கூட்டத்தில் நிதி பொருளாதார விவகாரம் முதலீடு பொது சொத்து மேலாண்மை புத்தாக்க மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி சுற்றுச்சூழல் வனம் பருவநிலை மாற்றம் கட்டமைப்பு நெடுஞ்சாலை துறையின் செயலர்களும் நாட்டின் முதன்மை பொருளாதார ஆலோசகரும் பங்கேற்றனர்

புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பருவநிலை மாற்றம் தொடர்பான பாரிஸ் ஒப்பந்தத்தின்படி கரியமிலவாயு வெளியேற்றம் நம்நாட்டில் பெருமளவு குறைந்திருப்பதாக எடுத்துரைத்தார்

இன்றைய வாக்குப்பதிவில் பிஜேபி அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிடும் அதே வேளையில் ஜார்கண்ட் முக்தி மோட்சா காங்கிரஸ் ராஷ்ட்ரீய ஜனதா தள் கூட்டணியும் இணைந்து அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன

இதில் பதிவான வாக்குகளுடன் இன்றைய தேர்தலில் பதிவாகும் வாக்குகளும் வரும் திங்கட்கிழமை எண்ணப்பட்டு முடிவுகள் அன்றையதினமே வெளியிடப்பட உள்ளன

நுகர்வோர் கூட்டுறவுகளில் மதிப்புச்சங்கிலி அமைக்கும் பணியை செயல்படுத்த தேசிய வளர்ச்சி கழகத்துடன் இணைந்து செயலாற்ற தமிழகத்தின் நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள் தயாராக இருப்பதாகவும் அவர் எடுத்துரைத்தார்

நாமக்கல் மாவட்டத்தில் ஊரக உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு வாக்கு எண்ணும் மையங்களை தேர்தல் பார்வையாளர் திரு பிரபாகர் இன்று ஆய்வு செய்தார் மல்லசமுத்திரம் ராசிபுரம் வாக்கு எண்ணும் மையங்களை அவர்பார்வையிட்டார் வாக்கு எண்ணுவதற்கான அடிப்படை வசதிகளை ஆய்வு செய்தஅவர் வட்டார வளர்ச்சி அலுவலர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார் கடலூர் கடலூர் விருத்தாச்சலம் இரயில் நிலையத்தில் தென்னக ரயில்வே பொது மேலாளர் திரு ஜான் தாமஸ் இன்று ஆய்வு மேற்கொண்டார்

பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார்

ஒசூரில் தொழிலாளர் நீதிமன்றத்தை மாவட்ட முதன்மை நீதிபதி கலாவதி இன்று திறந்துவைத்தார் இவ்விழாவில் மாவட்ட சட்டபணிகள் ஆணையத்தின் தலைவர் நீதிபதி அறிவொளி உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்